காங்கிரஸ் தலைவர்கள் ஆலோசனை நடத்தி வருகின்றனர்

அமைப்புகளை மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது

குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார்

அரையிறுதி ஆடட்த்தில் இந்தியா நியூசிலாந்து அணிகள் மோதுகின்றன

களடா ஒபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் பாருப்பள்ளி காஷ்யப் இறுதி போட்டிக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் கர்நாடகாவின் கூட்டணி ஆட்சியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒன்பது சுட்டமன்ற உறுப்பினர்களும் மதசார்பற்ற மூன்று உறுப்பினர்களும் ராஜினாமா செய்துள்ளனர் இதனால் ஏற்பட்டுள்ள அரசயில் நெருக்கடி குறித்து அம்மாநில காங்கிரஸ் கட்சியின் மூத்தத்தலைவர்கள் பெங்களுருவில் கூடி தீவி ஆலோசனை நடத்தி வருகின்றனர் காங்கிரஸ் சுட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி விலகல் கடிதங்களை திரும்பப்பெற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கட்சியின் மூத்த தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் இதற்கிடையே காங்கிரஸ் மத சார்பற்ற ஜனதாதள் கூட்டணி அரசுக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடியில் தங்களின பங்கும் ஏதும் இல்லை என்று பிஜேபி மூத்த தலைவர் திரு ஆர் அசோக் தெரிவித்துள்ளார் மழைநீர் சகேரிப்பு திட்டத்தை தீவிரமாக கண்காணிக்க நாடு முழுவதும் உள்ள நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் தனிப்பிரிவு ஒன்றை அமைக்கவேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது இந்த பகுதிகளில் ஒரு நீர்நிலையாவது மறு சீரமைக்கப்பட வேண்டும் என்று அது கூறியுள்ளது நிலத்தடி நீர் எடுக்கப்படுவதையும் நிலத்தடிக்கு நீர் சேருவதையும் இந்தப்பிரிவு கண்காணிக்க வேண்டும் என்று மத்திய வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகம் வெளியிட்டுள்ள தண்ணீர் சேமிப்புக்கான வழிகாட்டும் நெறிமுறைகளில் கூறப்பட்டுள்ளது இந்தத் தகவல்கள் பொதுமக்களின் பார்வைக்கு முக்கியமான இடங்களில் காட்சிப்படுத்த வேண்டும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது இம்மாதம் ஒன்றாம் தேதி தொடங்கப்பட்ட நீர்வள திட்டத்தின் முதல்கட்டமாக இந்த வழிகாட்டும் நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன

மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையில் உரமாளியத்திற்காள ஒதுக்கீடு பத்தாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு உயர்ந்துள்ளது

இந்தத் தொகை விவசாயிகளுக்கு வங்கிக்கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் என்று மத்திய ரசாயன மற்றும் உரங்கள் துறை அமைச்சர் திரு கதானந்த கவுடா தெரிவித்தார்

சுட்ட சிக்கல் இல்வாமல் நில பரிவர்த்தனைக்கும் பதிவுகளுக்கும் விரிவான முன்மாதிரியான சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக்கொண்டுள்ளார் நில ஆவணங்கள் அனைத்தையும் டிஜிட்டல் மயமாக்க வேண்டும் என்றும் இதனால் ஒவ்வொரு பரிவர்த்தனையும் வெளிப்படையானதாக இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் இமாச்சல பிரதேசத்தின் தலைமை செயலாளர் திரு பி கே அகர்வால் எழுதிய நிலப்பதிவு உலக நடைமுறைகள் மற்றும் இந்தியாவுக்கான பாடங்கள் என்ற நூலினை புதுதில்லியில் வெளியிட்டு திரு வெங்கையா நாயுடு உரையாற்றினார் நிலம் தொடர்பான விஷயங்களுக்கு ஒருங்கிணைந்த சட்டத்தை இயற்றுவதற்கு மத்திய மாநில அரசுகள் குழு உணர்வுடன் இணைந்து செயலாற்ற வேண்டும் என்றும் அவர் யோசனை கூறினார் மாற்றுத் திறனாளிகளுக்கு சமமான வாய்ப்புகளை உறுதி செய்யும் சூழ்நிலையை உருவாக்க தமது அமைச்சகம் பணிகளை மேற்கொண்டிருப்பதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்தவாலே தெரிவித்துள்ளார் கவுஹாத்தியில் நேற்று பயணம் மேற்கொண்டபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்கு உறுதி பூண்டுள்ள தமது அமைச்சகம் மத்திய மாநில அரசுகள் மற்றும் ஒரளவு அரசு சார்ந்த சேவைகளின் அவர்களுக்கு இட ஒதுக்கீட்டை அதிகரித்துள்ளது என்றார்

இதன் காரணமாக ரயில்களின் வேகம் அதிகரிக்கப்படும் மாசு குறையும் என்று அவர் தெரிவித்தாா் கோவா முக்கிய சுற்றுலா தலம் என்பதால் ரயில் போக்குவரத்தில் அதிக கவனம் செலுத்தப்படும் என்றும் அவர் கூறினார்

இதற்கிடையே பல்வேறு இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள யாத்திரை முகாம்களின் ஏற்பாடுகள் குறித்து அமர்நாத் குகைக் கோவில் வாரியத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி உமாங் நரூலா ஆய்வு செய்தார் யாத்ரீகர்கள் சொல்லும் பாதையில் சுகாதாரம் மற்றும் தூய்மை பணிகளை அவர் பார்வையிட்டார் அமர்நாத் குகைக்கோவில் யாத்திரையை பஹல்காம் மேம்பாட்டு ஆணையம் சோனாமார்க் மேம்பாட்டு ஆணையம் ஆகியவற்றடன் இணைந்து அமர்நாத் குகைக்கோவில் வாரியம் செயல்படுத்துகிறது சவுதி அரேபியாவில் உள்ள இந்திய ஹஜ் மிஷன் டிஜிட்டல் இந்தியா முன் முயற்சியின் ஒரு பகுதியாக செயலி ஒன்றை அறிமுகம் செய்துள்ளது இதன்மூவம் ஹஜ் புனிதப்பயணத்தை கமூகமாக்கவதோடு பயணிகளின் குறைகளை அறிந்து சேவைகளை மேம்படுத்தவும் முடியும் என்று அந்நாட்டிலுள்ள இந்திய தூதர் டாக்டர் ஆசஃப் சயீத் தெரிவித்தார் விளையாட்டு செய்திகள்

மான்செஸ்டரில் நடைபெறும் முதலாவது அரையிறுதி போட்டியில் புள்ளிப் பட்டியலில் முதலிடத்தில் உள்ள இந்தியா நான்காவது இடத்தில் உள்ள நியூசிலாந்துடன் மோதும்

இதையடுத்து அரையிறுதியில் இந்த அணி இந்தியாவுடன் மோதுகிறது இரண்டாவது அரையிறுதி போட்டி பர்மிங்காமில் வரும் வியாழக்கிழமை நடைபெறும்

நாளை நடைபெறும் இறுதிப்போட்டியில் காஷ்யப் சீனாவின் லீ ஷி ஃபெங் ஐ எதிர்த்து விளையாடுவார்